தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இலாபம் ஈட்டாத பொதுத்துறை நிறுவனங்களை தளியார் மயமாக்குவது சரியான நடவடிக்கையே என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் இருநாட்டு படைகள் விலக்கிக்கொள்ளப்பட்டு பதற்றம் தணிந்து வருவதாக ராணுவ தலைமைத் தளபதி எம் எம் நரவானே கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் அரசு ஆவோசனை நடத்தியுள்ளது

இறுதியில் பிரதம் திரு நரேந்திரமோடி ஒருநாள் பயணமாக இன்று தமிழகம் மற்றம் புதுச்சேரி வருகிறார்

கோவையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் நெய்வேலி நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின் உற்பத்தி அலகை பிரதமர் நாட்டுக்கு மின் அனல் அர்ப்பணிக்கிறார்

பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் கோவை கொடிசியா மைதானத்தில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார் இதற்கான முன்னேற்பாடுகளை மாநிலத்தலைவர் திரு எல் முருகனும் பிஜேபி தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு சி டி ரவியும் நேற்று பார்வையிட்டனர் முதல் கட்ட பயணமாக இன்று புதுச்சேரி செல்லும் பிரதம் திரு நநரேந்திரமோடி ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாா்

பின்னர் அங்கு நடைபெறும் பொதுக் கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றுகிறார் இலாபம் ஈட்டாத பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவது சரியான நடவடிக்கையே என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பல்வேறு சீர்த்திருத்த நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை விளக்கும் விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காணொலி காட்சி வாயிலான கருத்தரங்கில் பேசிய அவர் லாபம் ஈட்டாத பொதுத்துறை நிறுவனங்களை அரசு ஏற்று நடத்துவதள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதிக சுமையை அளிப்பதாக குறிப்பிட்டார் பொதுத்துறை நிறுவனங்களை அரசு ஏற்று நடத்துவது சரியான நடவடிக்கை இல்லை என்று குறிப்பிட்ட அவர் இது ஒரு சிலரின் விருப்பத்திற்காக நடத்தப்பட்டு வந்ததாகவும் கூறினார் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டபோது இருந்த சூழல் வேறு தற்போதுள்ள சூழல் வேறு என்று கூறிய அவர் இந்த துறைகளில் அரசு பல சீர்திருத்தங்களை கொண்டுவருவதன் மூலம் மக்களின் பணம் பொறுப்புணர்வோடு செலவழிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசு பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்குவது குறித்து கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார் தனியார் மயமாக்குவதன் மூலம் அரசுக்கு அதிக வருமானம் கிடைப்பதுடன் இந்த துறைகளில் தனியார் முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அஸ்ஸாமில் பல்வேற நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொள்கிறார் நாகோன் மாவட்டம் பரஹம்பூரில் அமைந்துள்ள மஹாமிருத்யுஞ்சாய் ஆலய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அம்மாநிலத்தில் பல்வேறு வளர்க்சித் திட்டப் பனிகளை தொடங்கிவைத்து பொதுக் கூட்டத்தில் பேசுகிறார் ஆயுதம் ஏந்தி போராடிய தீவிரவாத குழுக்களைச் சேர்ந்தவர்கள் சரனடைந்து ஜனநாயக நடைமுறையில் இணையும் நிகழ்ச்சி திபு என்ற இடத்தில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் இந்த விழாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் நிதியமைச்சர் திரு ஹிமந்த பிஸவா ஷர்மா ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் இருநாட்டு படைகள் விலக்கிக்கொள்ளப்பட்டு வருவது சரியான நடவடிக்கை என்று இந்திய ராணுவ தலைமைத் தளபதி எம் எம் நரவானே கூறியுள்ளார்

தேசிய பாதுகாப்பின் சவால்கள் குறித்து கருத்தரங்கில் பேசிய அவர் அரசியல் மற்றும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் சீனாவின் அத்தமீறும் நடவடிக்கைகள் மூலம் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கிழக்கு லடாக் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த எல்லைப் பகுதிகள் குறித்து சீனாவுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் கூறினார் இந்தியர் அமைதியை விரும்புவதாகவும் எல்லைப் பகுதியில் உள்ள பிரச்சினைகளை பேசி தீர்த்துக்கொள்வதற்கு இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்தியாவின் எல்லைப்பகுதியில் தீவிரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இந்திய ரானுவம் எப்போதும் விழிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் ரானுவ தலைமைத் தளபதி எம் எம் நரவானே குறிப்பிட்டார்

இந்தாண்டுக்கான அமர்நாத் யாத்திரை குறித்த ஆலோசனை கூட்டம் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரின் முதன்மைச் செயலாளர் அர்நாத் ஆலய தலைமை செயல் அலுவலர் திரு நிதிஷ்வர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆவோசனை நடத்தினர் இந்த கூட்டத்தில் அமர்நாத் யாத்திரைக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள வசதிகள் குறித்து ஆலய தலைமை செயல் அலுவலர் விவரித்தார் மலை உச்சிக்கு செல்ல பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி இருப்பதாகவும் யாத்ரீகர்கள் முன்கட்டணம் செலுத்தி இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் ரேடியோ அலைவரிசையில் இயங்கும் கண்காணிப்பு வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஹெலிகாப்டர் சேவை பேட்டரியால் இயங்கும் வாகனங்கள் ஆகியவை இயக்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியா பசிபிக் பகுதிகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இந்தியா பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளின் உயர் அதிகாரிகளின் கூட்டம் நடைபெற்றுள்ளது இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் கடந்த செப்டம்பர் மாதம் வெளியுறவுத்துறை செயலாளர்களுக்கு இடையேயாள நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கடல்சார் பாதுகாப்பு பேரிடர் கால நிவாரணம் நீள பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

டாக்டர் எம்ஜிஆர்

இன்று நடைபெறும் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது